மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடா்பாக மத்திய மருத்துவக்குழுவினா் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவா்களுடன் இன்றுமாலை காரொணாலி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர்

பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு தற்போதைய நடைமுறையே தொடரவேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார்

கோவிட் தொற்றுக்கு எதிராக இந்தியா எவ்வாறு செயல்படப் போகிறது என்று பல்வேறு வல்லுநர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவை தவறு என்று நிருபித்து இந்தியா திறம்பட செயலாற்றியதாக குறிப்பிட்டார் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோவிட் தொற்று பரவலை விரைந்து தடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களின் விகிதமும் அதிகளவில் இருந்ததாக தெரிவித்தார் வாரணாசியில் உள்ள மக்களும் தொண்டு நிறுவனங்களும் இந்த கோவிட் தொற்றுக்கு எதிராக அரசுடன் இணைந்து சிறப்பாக செயலாற்றியதாக எடுத்துரைத்தார்

இயல்பு நிலை திரும்பியதும் இந்நகரம் விரைந்து உத்வேகத்துடன் செயல்படும் என்றும் அதற்கான பணிகளை இப்போதே துவங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் இம்மாநாடு நடைபெறுகிறது

ஜெய்சங்கர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு

பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் லிஸ்டரஸ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளனர்

முன்னதாக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இக்குழுவினர் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் சுகாதாரதுறை செயலர திரு

ராதாகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் தொடர்ந்து இக்குழ கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவமனையையும் ஆய்வு செய்கிறது இக்குழு ஆய்வின் அடிப்படையில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நோய் தடுப்பு மற்றும் மற்றும் முன்னெச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமா்ப்பிக்கும்

ராஜ்நாத்சிங் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்துவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் ராணுவத்தளபதி முகுந்த் நரவனே பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

எடப்பாடி கே பழனிசாமி நீலகிரி மாவட்டத்தில் புதிய மருத்துவ கல்லூரிக்கு சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் மாவட்டத்தில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை தொடர்பாக கேட்டறிந்தார்

அதன்படி அனைத்து விதமான வர்த்தக நிறுவனங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்யாவசிய பொருட்கள் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

மமமமம தூத்துக்குடி வாய்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் நோய் தொற்றின் பாதிப்பு தொடா்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியாா் மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை மையங்கள் அமைப்பதற்கான ஆய்வுப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி இன்று ஆய்வு செய்தார்